அங்குபாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

திறந்துவிடமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிஉத்தரவிட்டுள்ளார்

மையம் எச்சரித்துள்ளது

மாவட்டநிர்வாகம் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளைஎடுத்துள்ளது

அயோத்தியில் கட்டப்படவுள்ளராமர் கோவிலுக்குநாளை பூமி பூஜை நடைபெறவுள்ளதைஅடுத்து அந்நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது இந்தநிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆர்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

இதனால் அயோத்திநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அழைப்பிதம் உள்ளவர்கள் மட்டுமேவிழாவில் கலந்த கொள்ள அமுமதிக்கப்படுவார்கள் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது பூமி பூஜையைமுன்னிட்டு அயோத்தியில் யாகசாலை பூஜைகள் தொடர்ந்துநடைபெற்றுவருகின்றன இதேபோல் சுரயு நதிக்கரையில் சிறப்புப் பூஜைகள் நடைபெறவுள்ளதால் அங்குவண்ணவிளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அயோத்திநகருக்குநாளை வரவுள்ளபிரதமர் திரு நரேந்திரமோடி பூமி பூஜையில் கலந்துகொள்வதற்குமுன்பு புநீஅனுமன் ஆலயத்தில் வழிபாடுநடத்தவுள்ளார்

அங்குள்ளமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளதாகமாவட்டஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யாதெரிவித்துள்ளார்

காரணமாககரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாகுகாப்பான இடங்களுக்குச் இகன் செல்லுமாறுமாவட்டஆட்சியர் திருராசாமணிஅறிவுறுத்தியுள்ளார் ஆற்றங்கரையில் பொதமக்கள் குளிக்கவோ துணிதுவைக்கவோகூடாதுஎனமாவட்டநிர்வாகம் எச்சரிக்கைவிடுத்துள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

எடப்பாடிபழனிசாமிஉத்தரவிட்டுள்ளார் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் குடிநீர் தேவையைகருத்தில் கொண்டு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் அரசுமேற்கொண்டுவரும் தொடர் நடவடிக்கைகாரணமாகதிருவொற்றியூர் பகுதியில் நோய் தொற்றுபடிப்படியாககுறைந்துவருவதாகக் கூறினார்

பூவராகன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

மத்தியபணியாள் தோ்வானையத்தின் இணையதளத்தில் இந்தமுடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன அகில இந்தியஅளவில் பிரதீப் சிங் முதலிடத்தைபிடித்துள்ளார்

அவருடையமருத்துவசெலவு முழுவதையும் அரசேஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்